ஒருங்கிணைந்த திட்டத்திற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது

பேரறிஞர் அண்ணா மற்றும் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்

கூறுவது தவறான தகவல் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் விநாயகர் ச துர்த்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர்

உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் எஞ்சியுள்ள ரயில் பாதைகள் அனைத்தையும் மின்மயமாக்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

வேளாண் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதி செய்யவதற்கு வகை செய்யும் ஒருங்கிணைந்த திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது

சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பாரத ரத்னா எம்ஜிஆர் பெயரை சூட்டவேண்டும் மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் பேரறிஞர் அண்ணாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கவேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்தியஅரசை வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதங்களில் தமிழக அமைச்சரவையில் இதுதொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இந்த தலைவர்கள் ஆற்றிய பணிகளையும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்ற சூழ்நிலைதான் நிலவி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காற்றாலை மின்உற்பத்தி மற்றும் மத்திய மின் தொகுப்பில் இருந்து வழங்கப்படும் மின்சாரம் குறைந்ததன் காரணமாக சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டதாக கூறினார் அந்த மின்தடை கூட உடனுக்குடன் சரிசெய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் இதனை அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்றும் இதற்கு காரணம் ஊழல் என்றும் எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறானது என்று அவர் கூறினார் தம்மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்தவொரு விசாரணையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சிக் காலத்தில் தான் மின்வெட்டே உருவானதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக அரசு பொறுப்பேற்றபின்னர் மின்உற்பத்தியில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் உள்ளாட்சித் துறையில் ஊழல் நடைபெற்றதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவதில் உண்மையில்லை என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித் துறையில் ஊழல் நடைபெற்றதாக நிரூபிக்கப்பட்டால் தமது அமைச்சர் பதவியில் இருந்தும் கட்சி பொறுப்புகளில் இருந்தும் விலக தயார் என்றும் கூறினார்

பொது விநியோகத் திட்டப் பணிகளை இன்று ஆய்வு செய்த அமைச்சர்

காவிரி டெல்டா விவசாயிகள் நலன் கருதி இம்மாத இறுதி வரை நெல் கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும்

விவசாயிகள் நலன் கருதி தேவைப்படும் இடங்களில் கூடுதலாக கொள்முதல் நிலையங்கள் திறக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுகவின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் அதற்கான ஆதரவு தேர்தலில் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்

இதன் அடிப்படையில் ஆளுநர் உரிய முடிவு எடுப்பார் என்று தாம் நம்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு கலால் வரியை குறைக்க வேண்டும் என்றும் திரு ஜெயக்குமார் வலியுறுத்தினார் விநாயகர் ச துர்த்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் நாளாக விநாயக சதுர்த்தி விளங்குவதாக தெரிவித்துள்ளார் அமைதி வளர்ச்சி மற்றும் முன்னேற்றப் பாதையில் சென்று அனைத்து மக்களும் வளமோடு வாழ விநாயகர் வழிகாட்டடும் என்று கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் விநாயக பெருமான் திருவருளால் மக்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார் தமிழகத்தில் பிஜேபி மக்களுடன் தான் கூட்டணி வைத்துள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கட்சி திமுக மற்றும் அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக பரஸ்பரம் அக்கட்சிகள் கூறிவருவதை சுட்டிக்காட்டினார் இது தவறானது என்றும் தங்கள் கட்சி மக்களுடன் தான் கூட்டணி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார்

இதற்காக இன்று நடைபெற்ற கால்கோள் விழாவில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு உதயகுமார் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு கடம்பூர் ராஜூ திருமதி சரோஜா திருமதி நீலோபர் கபில் திரு துரைகண்ணு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சித் திட்டத்தின்கீழ் கிராமப்புற இளைஞர்களுக்கு கணினி பயிற்சி உள்ளிட்டவை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சி தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் தம்மிடம் தெரிவித்தாக எமது செய்தியாளர் சுரேஷ் கூறுகிறார்

இதுதொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி திரு ஜெகதீஸ் சந்திரா முன் விசாரணை வந்தபோது புகார் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து புகார் தொடர்பான நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கையை வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத் துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார்